தடை நாளை முதல் அமலுக்கு வருகிறது

தெரிவித்துள்ளனர்

கரம் உயர்த்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதன் இயக்குநர் தெரிவித்தள்ளார்

புதுதில்லியில் இன்று மத்திய உள்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக்குழுக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது

கஜ புயலால் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசின் நிவாரண உதவிகள் கிடைக்க மற்றவர்கள் வழிவிட வேண்டுமென மாநில உணவு அமைச்சர் திரு காமராஜ் வலியுறத்தியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னா்குடியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பேசிய அவர் இம்மாவட்டத்தின் புவியியல் அமைப்பு காரணமாக வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு ஆகிய இரு பருவமழைக் காலங்களிலும் பாதிப்புக்கு ஆளாவதாகக் கூறினார் இம்மாவட்டத்தில் உள்ள நகர் புறங்களில் கஜ புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வாரத்தில் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று குறிப்பிட்ட அமைச்சா் மின்சார விநியோகத்தை சீரமைப்பது பெரும் சவாலான பணியாக உள்ளது என்றார் எனினும் இந்த வாரத்திற்குள் அனைவருக்கும் மின்சார வசதி கிடைக்கச் செய்ய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு காமராஜ் தெரிவித்தார்

இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் மூன்றாம் தேதி தொடங்குகிறது

இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்தை அடுத்து திருவாரூர் மாவட்டம் முழுவதும் தேர்தல் நடத்தி விதிகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

இதன்படி இந்த பொருட்களை உற்பத்தி செய்வதோ விற்பனை செய்வதோ பயன்படுத்துவதோ சட்டப்படி குற்றமாகும் இந்த தடையை மீறி பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிப்போா் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கே சி கருப்பணன் எச்சரித்துள்ளா் ஈரோடு மாவட்டம் நெருஞ்சிப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிளாஸ்டிக் தடையை கண்காணிக்க தனி குழு அமைக்கப்பட்டு ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகக் கூறினார் பொதுமக்கள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அமைச்சர் டேக்டுக் கொண்டார் இது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிப்பாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு முதலமைச்சருடன் பேச்சுவாத்தை நடத்தி கமூக தீர்வுகாண முன்வர வேண்டும் எனவும் அமைச்சர் திரு கருப்பணன் வேண்டுகோள் விடுக்கள்ளார் சென்னையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை வைத்திருப்போா் அந்தந்த பகுதி மாநகராட்சி அலுவலகங்களில் ஒப்படைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

விழுப்புரத்தில் நடைபெற்ற முதலீட்டாளா்கள் மாநாட்டிற்கான ஆயத்தக் கூட்டத்தில் பேசிய அவர் இம்மாவட்டத்தில் கால்நடைகள் அதிகம் உள்ளதால் விளைபொருட்கள் உற்பத்தியும் அதிகமாக உள்ளதாகக் கூறினார்

வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் பெறுவோர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதைத் தடுக்க கடன் வாங்குவோரின் பாஸ்போர்டை வங்கிகளிடம் ஒப்படைக்கும் வகையில் விதிமுறைகளில் திருத்தம் கொண்டு வருமாறு மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆலோசனை தெரிவித்துள்ளது இது தொடர்பான மனு ஒன்றை விசாரணை செய்த நீதிபதி திரு வைத்தியநாதன் கடனை திருப்பிச் செலுத்தும் வரை பாஸ்போர்ட் ஒப்படைக்கப்பட மாட்டாது என்றும் குறிப்பிட்ட காலத்திற்குள் கடனை திருப்பிச் செலுத்தாதவர்களின் பாஸ்போர்ட் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கலாம் எனவும் கூறியுள்ளார்

தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து கட்டப் பணிகளும் நிறைவடைந்தபின் நான்கு ஆண்டுகளுக்குள் தமிழகத்தின் ஐந்தாவது சர்வதேச விமான நிலையமாக தூத்துக்குடி அறிவிக்கப்படும் என்றும் கூறினார் இந்த முயற்சியின் தொடக்கமாக வரும் மே மாதத்தில் இருந்து தூத்துக்குடியில் இரவு நேரத்தில் விமானங்கள் தரையிறங்குவதற்கான வசதி செய்யப்படும் என்று தெரிவித்தார் கென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி ஆகிய விமான நிலையங்களில் இருந்து தற்போது சர்வதேச விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன

தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் வரும் புத்தாண்டு வளம் மற்றும் நல்லெண்ணத்துடன்கூடிய ஒளிமயமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார் முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த புத்தாண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு புதிய எழுச்சியையும் வளா்ச்சியையும் வழங்கும் ஆண்டாக மலரட்டும் என்று வாழ்த்தியிருக்கிறார் மாநில அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களை மக்கள் அனைவரும் முறையாக பயன்படுத்தி வளமும் வலிமையும் மிக்க தமிழ்நாட்டை படைத்திடவும் மாநிலத்தை தொடர்ந்து முன்னேற்றப் பாதையில் கொண்டு செல்லவும் அளைவரும் ஒன்றிணைந்து செயல்பட உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் வளர்ச்சியை நோக்கிய உதய உதிரொளி பாய்ச்சுவதாக புதிய ஆண்டு எங்கும் இன்பம் தரும் எல்லோருக்கும் இனிய ஆண்டாக அமைய வேண்டுமென்று கூறியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ தேமுதிக தலைவா் திரு விஜயகாந்த் இந்திய கம்யுனிஸ்ட் மாநில செயலாளா் திரு முத்தரசன் உள்ளிட் தலைவர்கள் பலர் மக்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களைத் தெரிவித்துள்ளனர்

சென்னையில் மெரினா கடற்கரை காந்தி சிலை அருகே புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டும் என்பதால் போலீசாா் குவிக்கப்பட்டுள்ளனா் இது தவிர நட்சத்திர ஹோட்டல்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பண்ணை வீடுகளில் நடைபெறும் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

மோட்டார் சைக்கிள் பந்தயத்தை தடுக்கவும் காவல்துறையினர் தனிக்குழு ஒன்றை அமைத்துள்ளன் இதன் ஒரு பகுதியாக மேம்பாலங்கள் அனைத்தும் மூடப்படுவதுடன் முக்கிய சாலைகளில் கூடுதல் போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர் மது அருந்திவிட்டு வாகனம் ஒட்டக்கூடாது என்றும் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர்

அரசு மருத்துவமனைகளும் போதிய வசதியுடன் உள்ளதாக அவர் கூறியுள்ளார் புத்தாண்டு பிறப்பதையொட்டி கிறிஸ்துவ தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிராா்த்தனைக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாளை மறுநாள் வரை ஒத்திவைக்கப்பட்டன காவிரி பிரச்சினையை எழுப்பி அஇஅதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்ளவை இன்றும் முடங்கியது இன்று காலை அவை கூடிய சற்று நேரத்தில் இந்த கட்சிகளின் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்குச் சென்று முழக்கங்களை எப்பினர் இதையடுத்து அவை நடவடிக்கைகள் குமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமௌ நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு விஜய்கோயல் கேட்டுக் கொண்டார் அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆஸாத் காவிரி பிரச்சினையில் காங்கிரஸுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றார் எனினும் அமளி நீடித்ததால் அவை நடவடிக்கைகளை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஸ் நாள் முழுவதற்கும் ஒத்திவைத்தாா் முன்னதாக முத்தலாக் தடைச்சட்ட மசோதாவை சட்ட அமைச்சா் திரு ரவிசங்கா் பிரசாத் அவையில் தாக்கல் செய்தார் மக்களவையில் ரஃபேல் பிரச்சினையை எழுப்பிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்குச் சென்று முழக்கங்களை எழுப்பினர் ர்ஃபேல் விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமெனவும் அவர்கள் வலியுறுத்தினர் அப்போது பேசிய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிய் ரஃபேல் விவகாரத்தில் உண்மைக்கு மாறான தகவலை திரும்பத் திரும்பக் கூறுவதால் அது மெய்யாகிவிடாது என கூறினார் ரஃபேல் கொள்முதலில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்றும் இது குறித்து விவாதம் நடத்த அரசு தயாராக இருப்பதாகவும் கூறினார் பின்னா் துணை மானியக் கோரிக்கை மற்றும் மருத்துவ கவுன்சில் சட்டத்திருத்த மசோதாக்கள் மீதான விவாதத்திற்குப் பிறகு அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன